தமிழகத்தில் காய்ச்சல் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

நடைபெற்று வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

நெடுஞ்சாலைத்துறையில் எவ்வித முறைகேடுகளும் நடைபெறவில்லை என்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் தமிழக அரசின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு

க ஸ்டாலின் பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக குறை கூறினார்

திமுக ஆட்சியில் சாலை அமைக்கும் பணிகளிலுள்ள முறைகேடுகள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார்

மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் மு வடநேரே உள்ளிட்டோர் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர்

கே ஜி வகுப்புகள் நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு

தங்கமணி திரு

கருப்பணன் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

காலனி காவேரி இடையே காவிரியாற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைக்கும் பணியை மாநில மின்துறை அமைச்சர் திரு

இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வந்தவுடன் பள்ளிப்பாளையம் கொக்கராயன்பேட்டை எஸ்

காலனி பகுதியில் பேருந்து போக்குவரத்து விரைவில் தொடங்கப்படும் என்றார் இதனிடையே திருச்செங்கோடு கொக்கராயன்பேட்டை சாலையில் ஐந்தரை கோடிரூபாய் மதிப்பிலான தார் சாலை பணிகளையும் அமைச்சர் இன்று துவக்கி வைத்தார்

துரைக்கண்ணு திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் இன்று பங்கேற்கின்றனர் முன்னதாக ராஜராஜ சோழன் சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பெரிய கோவிலிலிருந்து வாத்தியங்கள் முழுங்க திருமுறை வீதியுலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது

இந்த சம்பவத்திற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தமது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்துவிட்டு நாடு திரும்புகிறார்

பஞ்சாப் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் உள்துறை செயலருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அம்மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தையடுத்து ஜலந்தர் அமிர்த்ஸர் ரயில்பாதையில் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பஞ்சாப் மாநிலத்தில் இன்று அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுவதோடு அனைத்து அரசு அலுவலகங்களும் கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன இதனிடையே தசரா விழா ஏற்பாட்டாளர்களே இந்த விபத்திற்கு காரணம் என்று ரயில்வே இணை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா குற்றம் சாட்டியுள்ளார் அமிர்த்ஸர் ரயில் விபத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்

அதனைத் தொடர்ந்து அங்குள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்துகிறார் பின்னர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் தொழில் முனைவோர் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து பேசும் குடியரசு துணைத்தலைவர் இன்றிரவு நாடு திரும்புகிறார்

நரேந்திரமோடியுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் யாழ்ப்பாணத்தில் இந்திய உதவியுடன் கட்டப்படும் குடியிருப்பு பணிகளின் நிலவரம் குறித்து அவர் எடுத்துரைக்கிறார்

தென் சீனக் கடல்பகுதியில் நடைபெறும் இந்த கூட்டு கடற்பயிற்சி ஆசியான் நாடுகளுக்கு இடையேயான நம்பிக்கையை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக அமையும் என சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர் யங்ஹென் தெரிவித்துள்ளார்

கரூர் மாவட்டம் தோகைமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சித்தா மற்றும் யுனானி சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெறுகிறது

தஞ்சை பெரியகோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு